டிஜிட்டல் முறையில் கட்டணம் செலுத்துவதைஊக்கப்படுத்துவதற்காக இந்தத் திட்டம் அமலாக்கப்படுகிறது பாஸ்டேக் உள்ளவாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் நின்றுசெல்லவேண்டியதேவை இருக்காதுஎன்பதால் காத்திருக்கும் நேரத்தையும் எரிபொருள் செலவையும் மிச்சப்படுத்தஉதவும் என்றுஅமைச்சகம் கூறியுள்ளது பாஸ்டேக் இல்லாதவாகனங்களுக்கு இன்றுநள்ளிரவுக்குப்பின் இரண்டுமடங்குட்டணம் வகுலிக்கப்படும் என்றும் அந்தஅமைச்சகம் தெரிவித்துள்ளது பாஸ்டேக் முறைவாகனஒட்டிகுளுக்கும் சுங்கச்சாவடிநிர்வாகத்தினருக்கும் பயன் அளிக்கக்கூடியதுஎன்றுசாலைபோக்குவரத்தமற்றும் நெடுஞ்சாலைத்துறைசெயலர் திருகிரிதர் அரமானேஅகில இந்தியவானொலிக்குஅளித்தபேட்டியில் தெரிவித்துள்ளார்

இந்தநிகழ்ச்சிக்குமக்களிடமிருந்துகருத்துக்களைபிரதமர் திருநரேந்திரமோடிவரவேற்றுள்ளார்

அந்த சமூகம்ஷெட்யூல்டுவகுப்பினர்பட்டியலில் இருந்துநீக்கப்பட்டு இதரபிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்கப்படும் எனவெளியாகும் தவறானவைஎன்றும் முற்றிலும் அதுஉண்மைநிலையைபிரதிபலிக்கவில்லைஎன்றும் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது

திருவண்ணாமலைமாவட்டத்திற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்றுஅமைச்சர் கூறினார்

இன்றுதிறந்துவைத்தஅமைச்சர் திருவீரமணி கட்டமைப்பு மற்றும் அகனை சுற்றச்குழல் ஆகியவற்றைபொறுத்தேமாவட்டத்தின் வளர்ச்சிநிர்ணயிக்கப்படுவதாகதெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்திற்குதேவையானஅடிப்படைவசதிகள் தொடர்ந்தநிறைவேற்றப்பட்டுவருவதாகஅவர் கூறினார் அண்ணாபல்கலைக்கழகத்தில் எம்

இதுகுறித்தமனுக்களைவிசாரித்தநீதிபதி புகழேந்தி பல்கலைக்கழகமானியக்குழுவைஎதிர்மனுதாரராக இணைத்துடத்தரவிட்டார் வழக்கின் அடுத்தவிசாரணைநாளையதினத்திற்குஒத்திவைக்கப்பட்டுள்ளது

அவற்றை பூர்த்திசெய்தஉரியகட்டணத்துடன் வழங்கலாம் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிமற்றும் கேரளசட்டப்பேரவைத் தேர்தல்களில் போட்டியிடவிரும்பும் அஇஅதிமுக வினரும் விருப்பமனுதாக்கல் செய்யலாம் எனஅதில் கூறப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியாவைஅடிப்படையாககொண்டுதாக்கல் செய்யப்பட்டுள்ளமத்தியபட்ஜெட்டில் சுற்றுச்சூழலைபாதுகாப்பதற்குஎனதிட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது வரவேற்கத்தக்கதுஎன்றுகற்றுச்சூழல் ஆர்வலர் திருமதிஜெயபுரீ வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்

நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையத்தில் தனியார் துறைவேலைவாய்ப்பு முகாம் இன்றுநடைபெற்றது

அஸ்வின் அபாரமாகவிளையாடிசதம் அடித்தார்

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் மும்பைஅணி இன்றுபெங்களூருஅணியைஎதிர்கொள்கிறது